முகமையை ஏற்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

உதவிடும் என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதரவ விலையை உயர்த்த வேண்டுமென்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளாா்

ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஐயபாஸ்கர் தெரிவித்துள்ளா் வங்ககடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேசிய பணியாளர் தேர்வு முகமை ஏற்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் டாக்டர் ஜிதேந்திரசிங் இந்த தேர்வாணையம் பொது நுழைவுத் தேர்வை நடத்தும் என்று தெரிவித்தனர் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை இது என்று திரு ஜிதேந்திரசிங் குறிப்பிட்டாா் இதன்படி மத்திய அரசு பணியிடங்கள் ரயில்வே மற்றும் வங்கி பணியிடங்களுக்கான பொது நுழைவுத் தோ்வினை இந்த தோ்வாணையம் நடத்தும் ஆன்லைனை வாயிலாக முதல்கட்ட தேர்வு நடைபெறும்

தேசிய தேர்வு முகமைய உருவாக்கி இருப்பது வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொப்பரைத் தேங்காய் குறைந்தபட்ச ஆதரவு விலைனய உயர்த்தி வழங்க வேண்டுமென்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக மத்திய வேளாண்துறை அமைச்ச் திரு நரேந்திரசிங் தோமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார்

மாநிலம் முழுவதும் அமைச்சாகள் மற்றும் அதிகாரிகள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவா்களின் நலனுக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடர் கண்காணிப்பு மையத்தினை மக்கள் நல்வழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் நாட்டிலேயே முதல் முறையாக இதுபோன்ற மையம் தமிழகத்தில்தான் தொடங்கப்பட்டுள்ளதாகக் கூறினார்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து மாநில அமைச்ச்கள் திரு தங்கமணி மற்றும் டாக்டர் சரோஜா ஆய்வு மேற்கொண்டனர் நோய் தொற்று தடுப்புப் பணியில் சம்பந்தப்பட்ட அனைத்துத் துறையினரும் அா்ப்பணிப்பு உணா்வுடன் பணியாற்றி வருவதாக டாக்டர் சரோஜா தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் ஆலங்கோட்டையில் நடைபெற்ற மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த உணவு அமைச்சர் திரு காமராஜ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

அரியலூர் மாவட்டம் இரும்புலிகுறிச்சி கிராமத்தில் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் தாங்களாகவே மூன்று நாட்களுக்கு முழு ஊரடங்கை கடைபிடித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள அவரது குடும்பத்தினரும் விரைவில் குணமடைய வேண்டுமென்று பிரா்த்தனை செய்வதாக முதலமைச்சா் கூறினாா் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி ஆகியோரும் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது குடும்பத்தினர் விரைவில் குண்டைண வேண்டுமென பிராா்த்தனை செய்வதாகக் கூறியுள்ளனா்

இனறு அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இதற்கிடையே இரண்டாவது தலைநகர் தொடர்பாக அமைச்சர்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது என்று வருவாய்ததுறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் இந்த விவகாரத்தில் உரிய முடிவினை முதலமைச்சா் எடுப்பாா் என்று தெரிவித்தாா் தூத்துக்குடி மாவட்டத்தில் குற்றவாளிகளை பிடிக்கச் சென்றபோது நாட்டு வெடிகுண்டு வீசுப்பட்டதில் உயிரிழந்த காவலர் சுப்ரமணியத்தின் குடும்பத்திற்குத் தேவையாள அனைதது உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று காவல்துறை தலைவா் திரு திரிபாதி கூறியுள்ளாா் உயிரிழந்த காவலின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திருநெல்வேலி வந்த அவா செய்தியாளர்களிடம் பேசினார்

இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் அடுத்த இரண்டு தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்குச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்